வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோ புதுச்சேரி

அமித் ஷா பங்கேற்பு

நரேந்திர மோடி இன்று மதுரை வருகிறார்

திரைப்பட நடிகர் ரஜினி காந்திற்கு திரைப்பட துறைக்கான உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது அறிவிக்கப்பட்டுள்ளது அமித்ஷாபுதுச்சேரி புதுச்சேரி சட்டமன்றத் தேர்தலை ஒட்டி பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்காக பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித் ஷா இன்று புதுச்சேரி வருகை புரிந்தார் கருவடிகுப்பத்தில் உள்ள சித்தானந்தா கோவிலில் சாமி தரிசனம் செய்தார் பின்னர் அங்கிருந்து லாஸ்பேட்டை உழவர் சந்தை அருகில் உள்ள நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சிலைக்கு மாலை அணிவித்தார் அதன்பின் பிரச்சார வாகனத்தில் ஏறி லாஸ்பேட்டை கருவடிகுப்பம் வரை சென்றார் பிஜேபி சார்பில் லாஸ்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் திரு

சாமிநாதன் காமராஜர் நகர் வேட்பாளர் திரு ஜான்குமார் காலாப்பட்டு தொகுதி வேட்பாளர் திரு

எம் எல் கல்யாண சுந்தரம் ஆகியோருக்கு ஆதரவாக வாக்குகள் சேகரித்தார் வழியெங்கும் மக்கள் அவருக்கு மலர் தூவி வரவேற்பு அளித்தனர் பின்னர் அவர் தனி விமானம் மூலம் திருக்கோவிலூர் புறப்பட்டு சென்றார்

நரேந்திர மோடி நாளை மதுரை மற்றும் கன்னியாகுமாரி மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் சட்டப்பேரவை தேர்தலோடு கன்னியாகுமரி மக்களவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இத்தொகுதியில் களம் இறங்கியுள்ள பிஜேபி வேட்பாளர் திரு பொன் ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவாக அகஸ்தீஸ்வரம் விவேகானந்த கல்லூரி மைதானத்தில் நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார் இம்மாவட்டத்தில் சட்டப்பேரவை தொகுதிகளில் போட்டியிடும் அஇஅதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கும் பிரதமர் வாக்கு சேகரிக்கிறார் இதே போல் மதுரையில் நடைபெறும் தேர்தல் பிரச்சார கூட்டத்திலும் அஇஅதிமுக கூட்டணியில் போட்டியிடும் பிஜேபி வேட்பாளருக்கு ஆதரவாக உரையாற்றுகிறார் இதற்கென பிரதமர் இன்று மதுரை வருகிறார் பிரதமரின் வருகையை ஒட்டி மதுரை கன்னியாகுமரி மாவட்டங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

பிரியங்கா காந்தி நாளை மறுநாள் கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதிக்கான இடைத்தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளருக்கு ஆதரவாக நாகர்கோவிலில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் தொடர்ந்து திமுக கூட்டணியில் சட்டப்பேரவை தேர்தலில் களம் இறங்கி உள்ள வேட்பாளர்களுக்கும் வாக்கு சேகரிக்கிறார்

முத்தியால்பேட்டை தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் திரு பிராசாந்த் குமார் வாக்களர்களிடம் தாம் முன் வைக்கும் பிரச்சனைகள் குறித்து நம்மிடம் கூறுகையில்

ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் நெட்டப்பாக்கம் தொகுதியில் போட்டியிடும் திரு ராஜவேலு வாக்களர்களிடம் தாம் முன் வைக்கும் விசயங்கள் குறித்து நம்மிடம் கூறுகையில்

இதன் தலைவர் திரு அசோகன் இன்று வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் குழந்தைகளை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுத்தி வருவதாக தங்களுக்கு அதிக புகார்கள் வந்திருப்பதாகவும் தேசிய குழந்தைகள் நல்வாழ்வு ஆணையத்தின் உத்தாவின் படி தேர்தல் துறை குழந்தைகளை அரசியல் கட்சிகள் தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தகூடாது என்று உத்தரவிட்டுள்ளது வெங்கையாநாயுடு குணம் நடத்தை சிறப்புமற்றும்திறன்அடிப்படையில்தங்கள்பிரதிநிதிகளைமக்கள்தேர்ந்தெ டுக்கவேண்டும்எனவும் மற்றஎதையும்கருத்தில்கொள்ளக்கூடாதுஎனவும்குடியரசுத்துணைத்தலை வர்திருஎம் வெங்கையாநாயுடுவலியுறுத்தியுள்ளார்

ஜோஷிஎழு தியமக்கள்மையஆட்சிஎன்றஎன்றபுத்தகத்தின்தெலுங்குமொழிபெயர்ப்பா ன சுபரிபலனாஎன்றபுத்தகத்தைகுடியரசுத்துணைத்தலைவர்வெளியிட்டுப் பேசுகையில் சிறந்தஆட்சிநிர்வாகத்தைவழங்குவதற்குகுணம் நடத்தை திறன்என்றநான்குவிஷயங்கள்அவசியமானது சிறப்பு ஆனால் துரதிர்ஷ்டவசமாகஇந்தநான்குவிஷயங்களையும்சாதி சமூகம் பணம் குற்றம்ஆகியநான்குவிஷயங்கள்மாற்றிக்கொண்டிருக்கின்றன என்றார்

ராம்நாத் கோவிந்தின் உடல் நிலை சீராக முன்னேறி வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் மருத்துவர்கள் தன்னை மிகச் சிறப்பாக கவனித்திக் கொண்டார்கள் என்றும் அவர்களது அற்பணிப்பு வியப்பூட்டும் வண்ணம் இருந்ததென்றும் அவர் தனது டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் உள்நாட்டில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் தனது நலனை விசாரித்து ஏராளமானோர் செய்தி அனுப்பியது தம்மை நெகிழச் செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

ராசா திமுக துணை பொதுச் செயலாளர் திரு

தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி குறித்து தேர்தல் பரப்புரையின் போது அவதூறாக பேசியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது இது தொடர்பாக விசாரணை நடத்திய தேர்தல் ஆணையம் ஆ

சந்திரசேகர சாகமுரி கலந்து கொண்டு உறுதிமொழி எடுத்துக் கொண்டார்

நிர்மலாசீத்தாராமன் அடுத்த காலாண்டிற்கான சிறு சேமிப்பு வட்டி விகிதங்கள் குறைக்கப்படுவதாக நேற்று வெளியிடப்பட்ட அரசாணையை மத்திய அரசு திரும்ப பெற்றுள்ளது ஏற்கனவே நடைமுறையில் உள்ள வட்டி விகிதங்கள் தொடரும் என்றும் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தமது டுவிட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார்

இது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி நடிகர் திரு ரஜினிகாந்திற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் தமது நடிப்பின் மூலம் அனைத்து தரப்பு மக்களையும் கவர்ந்த நடிகர் ரஜினிகாந்துக்கு வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் பாமக இளைஞரணி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மக்கள் நீதி மய்யம் தலைவர் திரு கமல்ஹாசன் உள்ளிட்ட முக்கிய பிரபலங்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் கொரோனாமத்தியஅரசு நாடு முழுவதும் கொரோனா வைரஸ் தொற்று அதிகரித்து வருவதையடுத்து இதனை கட்டுப்படுத்த மாவட்ட வாரியாக திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது